பதிவாகியுள்ளன

பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எதையும் மீறவில்லை என மேலும் இரண்டு புகார்களுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது

நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் லடாக் தொகுதியிலும் புல்வாமா மற்றும் ஷோபியான் மாவட்டங்களில் அனந்தநாக் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் நேற்று வாக்குப் பதிவு நடைபெற்றது ஐந்தாம் கட்டத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள முக்கிய தலைவர்கள் திரு ஸ்மிருதி ராஜ்நாத் சிங் திருமதி இரானி திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர்

காங்கிரஸ் ராகுல்காந்தி தலைவர் திரு திருமதி சோனியாகாந்தி திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர் நேற்று மக்களவைத் தேர்தலை சந்தித்தனர் மேற்குவங்க மாநிலத்தில் உலுபேரியா கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத் தேர்தலும் நேற்று நடைபெற்றது

மக்களவைத் தேர்தல் ஆறு மற்றும் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்டில் சாய்பாஷாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் இதில் பேசிய அவர் நாடு வலிமையான நிலையான ஆட்சியை எதிர்நோக்கியுள்ளதாக கூறினார் பிரதமர் பதவிக்கு உரிய கண்ணியத்தையும் மீறி காங்கிரஸ் கட்சி பரப்புரைகளில் விமா்சித்து வருவதாக அவர் குற்றம்சாட்டினார் பின்னா் மேற்குவங்கத்தின் தாம்லுக்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவா் சமூகத்தில் பின்தங்கிய மக்கள் இளைஞர்கள் மற்றும் மகளிரின் பிரதிநிதியாக பிஜேபி உள்ளது என்று கூறினாா் மேற்குவங்கத்தில் மாநில அரசின் ஒத்துழைப்பு கிடைக்காதபோதிலும் ஃபோனி புயல் பாதிப்புகளை மறுசீரமைக்க மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார் அரியானாவின் பிவானியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பங்கேற்றார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கென தனி பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார் கடந்த தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றவிலலை என்று அவர் குறைகூறினார்

கூட்டணி விவகாரத்தில் ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இரட்டை நிலையை எடுப்பதாக அவர் குற்றம்சாட்டினார் அரியானாவில் இந்திய காவல் பணி அதிகாரி ஒருவரை தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்துள்ளது அம்மாநிலத்தில் சிர்ஸா மக்களவை தொகுதியில் இவரது மனைவி பிஜேபி வேட்பாளராக போட்டியிடுகிறார் இதன் காரணமாக அவர் இம்மாவட்டத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது அரியானா ஆயுதப்படையில் சிர்ஸா தொகுதிக்குட்பட்ட இஸார் காவல் வட்டத்தில் கமாண்டன்டாக அவர் பணியாற்றி வருகிறார் காங்கிரஸ் கட்சி வழங்கிய புகாரையடுத்து அவர் வேறு மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டள்ளார் அரியானாவில் பத்து மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் திங்கட்கிழமை ஆறாம் கட்ட தேர்தலின்போது வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஜலந்தரில் காவல்நிலையம் ஒன்றின்மீது கிரினிட் தாக்குதல் நடத்திய வழக்கில் கஷ்மீரை சேர்ந்த இரண்டு போ் மீது தேசிய புலனாய்வு அமைப்பினா் வழக்கு பதிவு செய்துள்ளனா் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜலந்தரில் உள்ள மசூதான் காவல்நிலையத்தின்மீது நடத்தப்பட்ட இத்தாக்குதலில் காவல்துறை வீரர் ஒருவர் உயிரிழந்தார் இதுதொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் கஷ்மீன் அவந்திபோராவை சேர்ந்த இரண்டு பேருக்கு இந்த தாக்குதலில் தொடர்புடையது தெரிய வந்ததாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது பஞ்சாபில் சட்டம் சீர்குலைக்க இந்த சதி செயலில் இவர்கள் ஒழுங்கை ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தோ்தல் நடத்தை விதிமுறைகள் எதையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீறவில்லை என மேலும் இரண்டு வழக்குகளில் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது

இத்தொடர்பாக விளக்கமளித்துள்ள தேர்தல் ஆணையம் இவ்விரு கூட்டங்களிலும் பிரதமர் நடத்தை விதிமுறைகளை மீறவில்லை என தெரிவித்துள்ளது

கடந்த ஞாயிற்றக்கிழமை பல்வேறு காரணங்களால் கர்நாடகாவில் மாணவ மாணவியர் தேர்வு எழுதுவதில் சிரமம் ஏற்பட்டது

இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதாரம் மற்றும் இருதரப்பு வாத்தகத்தை மேலும் வலுப்படுத்துவது என இருநாடுகளும் முடிவெடுத்துள்ளன புதுதில்லியில் மத்திய வர்த்தக துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபுவை அமெரிக்க வர்த்தக துறை அமைச்சர் திரு வில்பர் ரோஸ் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினர் இருநாடுகளிடையே வாத்தகத்தை மேம்படுத்த அரசு தொழில் துறை உள்ளிட்ட அப்போது பங்களிப்பாளர்களை முழுமையாக ஈடுபடுத்துவது என முடிவெடுக்கப்பட்டது சா்வதேச அளவில் வளர்ந்த வரும் வாய்ப்புகளுக்கேற்ப வாத்தகத்தை மேம்படுத்துவது என இருநாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன

எண்ணற்ற பயிற்சி மற்றும் அணிவகுப்பில் பங்கேற்ற இந்த கப்பலுக்கு விசாகப்பட்டினத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பிரியாவிடை அளிக்கப்பட்டுளளது இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் தொடங்கியுள்ளது இன்றுமுதல் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிக்கலாம் என மத்திய பிறை குழு அறிவித்துள்ளது ரமலான் மாதம் தொடங்கியதையடுத்து இஸ்லாமியர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமைதி மகிழ்ச்சி மற்றம் நல்லிணக்கம் சமூகத்தில் மேவோங்க இந்த புனிதமான மாதம் வழிவகுக்கட்டும் என அவர் வாழ்த்துத் தெரிவித்துள்ளார்

பப்புவா நியுகினியா நாட்டில் இன்று அதிகாலை ஏழு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் இறுதிக்கற்றுக்கு தகுதிபெறும் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை அணி இன்று மும்பையை எதிர்த்து விளையாடுகிறது கடந்த ஒன்றரை மாதங்களாக நடைபெற்ற இப்போட்டியின் லீக் கற்று ஆட்டங்களில் புள்ளிகள் அடிப்படையில் மும்பை அணி முதலிடத்திலும் சென்னை அணி இரண்டாவது இடத்தையும் பிடித்தது இதன் காரணமாக இறுதிச்சுற்றுக்கு தகுதிபெறும் முதலாவது பிளே ஆப் போட்டியில் இந்த இரு அணிகளும் இன்று விளையாடுகின்றன

புள்ளிகள் பட்டியலில் மூன்றாம் இடம் பிடித்த தில்லி அணியும் நான்காம் இடம் பிடித்த ஐதராபாத் அணியும் நாளை நடைபெறும் பிளே ஆப் சுற்றில் விளையாடுகின்றன இப்போட்டியில் வெற்றிபெறும் அணி இன்று நடைபெறும் போட்டியில் தோல்வியடையும் அணியுடன் இறுதிச்சுற்றுக்கான தகுதிச்சுற்று ஆட்டத்தில் விளையாடும்